துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார்

பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் பழுதடைந்த மற்றும் காவாவதியான வாகனங்களை நொருக்கி மறுகழற்சிக்கு பயன்படுத்துவதற்கான புதிய கொள்கையை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி இன்று வெளியிட்டார் இந்த கொள்கை குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எழுத்துப்பூர்வமாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் புகை மாசு ஏற்படுத்தும் வாகனங்களும் அழிக்கப்படுவதால் கற்றுச்சூழல் கட்டமைப்பு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதால் எரிசக்தியை சேமிக்கக்கூடிய மற்றும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் தரமான வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அவர் கூறினார் நொருக்கப்பட்ட வாகனங்கள் மறுகழற்சிக்கு பயன்படுத்தப்படுவதால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இரும்பு உள்ளிட்ட கச்சா பொருட்கள் குறைந்த செலவில் கிளடக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிதின் கட்கரி வாகன மறுசுழற்சி கொள்கையால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படமாட்டார்கள் என்று கூறினார் புதிய தொழில்நுட்பத்தால் சாலை பாதுகாப்பு எரிபொருள் சிக்களம் குறைந்த பராமரிப்பு செலவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற நல்ல பலன்கள் கிடைப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் வாகன தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் குறைந்த செலவில் கிடைப்பதால் புதிய வாகனங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழ்நாடு புதுச்சேரி மேற்குவங்கம் அஸ்ஸாம் கேரள மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி கற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களது கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாகை மாவட்டத்தில் காயிதே மில்லத் பெயரில் புதிதாக பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் மீனவர்கள் கடனுதவி பெற தனிக்கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளுர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சியில் இல்லாத கடந்த பத்தாண்டுகளில் அளைத்து பொருட்களின் விலைகளும் பெருமளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வெவ்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காள வேட்பு மனு தாக்கல் நாளை நிறைவடைய உள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தாா் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தோதலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தேமுதிக பொருளாளா் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று விருதாச்சலம் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக நான்கு சிறப்பு பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழக தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளார்களாக உள்ள திருமதி மது மகாஜன் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோா் புதுச்சேரியிலும் இப்பணியை மேற்கொள்வாா்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது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

வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ததாக தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சரும் கட்சியின் துணை தலைவருமான திரு முகுல்ராய் கிரிஷ்னாங்கர் தொகுதியிலும் முன்னாள் மாநில பிஜேபி தலைவர் திரு ராகுல் சின்ஹா ஹர்பா தொகுதியிலும் பிரபல விஞ்ஞாளி கோபர்த்தன் தாஸ் பூர்பஸ்தாளி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள்

தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்பபிரத சாகு இன்று காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சென்ளை தலைமைச் செயலகத்தில் காணோலி மூலம் ஆவோசனை நடத்திய அவர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கினார் இந்த ஆலோசனையில் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு திரிபாதி கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர்கள் திரு ஜெயந்த் முரளி திரு சங்கர் ஜிவால் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜாராமன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்